பள்ளி கல்வி உயர்கல்வி ளிசக்தி துறைகளில் பல கோடி ருபாய் பெருமான புதிய திட்டங்களை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரும் சட்ட முன் வடிவுகள் நிராகரிக்கப்பட்டதை மறுபரிசீலனை செய்வதற்கான தீர்மானம் நிறைவேற்றுவது சட்டவல்லுநர்களிடம் கலந்தாலோசிக்கப்படும் குறித்து என்று அரசு தெரிவித்துள்ளது

கனடா ஓப்பன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியாவின் பருப்பள்ளி கஷ்யப் இன்று தோல்வியடைந்தார்

எடப்பாடி கே

சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பாக காங்கிரஸ் திமுக கட்சிகள் கொண்டுவந்த கவன ஈா்ப்பு தீாமானத்தின் மீது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சா் இவ்வாறு தெரிவித்தார் முன்னதாக பேசிய எதிர்கட்சி தலைவர் திரு

க ஸ்டாலின் இரு சட்ட முன்வடிவுகளும் நிராகரிக்கப்பட்ட தகவலை அரசிடம் தெரியப்படுத்தாமல் சென்னை உயா்நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பது சட்டமன்ற மான்பிற்கு எதிரானது என்றார் மருத்துவக்கல்வி இந்திய அரசியல் சாசனத்தின் பொது அட்டவணையில் இடம்பெற்றிருப்பதால் மருத்துவக்கல்வியை நெறிப்படுத்த சட்டம் இயற்றும் அதிகாரம் தமிழக சட்டமன்றத்திற்கு உண்டு என்றும் அதனை மத்திய அரசு நிராகரித்திருப்பது அவையின் உரிமையை பறிப்பதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டாள் இதனை கண்டித்து தீாமானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் சட்டமன்றத்தின் இறையான்மையை நிலைநாட்ட உடனடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் காங்கிரஸ் சட்டமன்ற குழுத்தலைவர் திரு

ராமசாமி பேசுகையில் நீதிமன்றம் வாயிலாக தமிழக அரசிற்கு இந்த தகவல் வந்திருப்பது முறையல்ல என்றும் இதற்கு எதிரான தீர்மானம் அவசியம் என்றும் எடுத்துரைத்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜயபாஸ்கர் நீட்டிற்கு எதிராக அஇஅதிமுக அரசு கடைசி விளிம்புவரை போராடியது என்றும் இன்றுவரை அந்த கொள்கை முடிவில் உறுதியாக இருக்கிறது என்றும் குறிப்பிட்டார் அப்போது குறுக்கிட்ட துணை முதலமைச்சர் திரு

பன்னிர்செல்வம் சீராய்வு மனுவை தாக்கல் செய்யலாமா என்பது குறித்து சட்டவல்லுநர்களிடம் கலந்தாலோசிக்கப்படும் என்றார் அப்போது பேசிய சட்டத்துறை அமைச்சர் திரு

வி

எனினும் உயா்நீதிமன்றத்தில் மத்திய அரசு அளித்த பதிலை அதிகாரப்பூர்வ பதிலாகவே கருத வேண்டியிருக்கிறது என்றும் நிராகரித்ததற்கான காரணம் மத்திய அரசிடம் கேட்க்கப்படும் என்றும் கூறினார்

எதிர்கட்சி துணைத்தலைவா் திரு துரைமுருகன் பேசுகையில் கண்டன தீர்மானம் தேவையில்லை என்று கருதினால் மசோதாக்களை நிறைவேற்ற மீண்டும் வலியுறுத்தியாவது தீர்மானம் நிறைவேந்ற வேண்டும் என்றார்

இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் இவ்விஷயத்தில் மத்திய அரசு நீதிமன்றம் என பலதரப்பு சம்மந்தப்பட்டிருப்பதால் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனை பெற்று தீர்மானம் நிறைவேற்ற அரசு முயற்சிக்கும் என்றார் இதனிடையே இப்பிரச்சனையில் போதிய வாய்ப்பு தரப்படவில்லை என்று கூறி காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் ஜாக்டோ ஜியோ அண்மையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ தமிழகத்தில் உறுப்பினர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று கோரும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு இன்று பேரவையில் கொண்டு வந்தாா்

ஜெயகுமார் இதுதொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் தந்போது இதுகுறித்து விவாதிக்க இயலாது என்றார்

சென்னை திருவொற்றியூர் அருகே நவீன மீன் பதனிடும் பூங்காவுடன் கூடிய மீன்பிடி துறைமுகம் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

அஇஅதிமுக பாமக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மூவரும் இன்று தத்தம் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர் இதன்படி திரு முகமது ஜான் திரு சந்திரசேகரன் பாமக சார்பில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தங்கள் மனுக்களை சட்டப்பேரவை செயலரும் தேர்தல் அலுவலருமான திரு

திமுக மற்றும் மதிமுக சாா்பில் ஏற்கனவே திரு

வில்சன் திரு சண்முகம் திரு வைகோ ஆகியோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ள நிலையில் திமுக சார்பில் திரு

வைகோவிற்கு எதிராக தொடரப்பட்ட தேச துரோக வழக்கில் அவருக்கு ஓராண்டு சிறைதண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரின் வேட்பு மனு தொடர்பாக ஏதேனும் நடைமுறை சிக்கல் ஏற்பட்டால் அதற்கு மாற்றாக திரு

ஜெய்சங்கர் மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவி ஏற்றுக்கொண்டார் கடந்த வாரம் குஜராத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இன்று அவர் பதவி ஏற்றார்